நரேந்திரமோடிமற்றும் ஐரோப்பியநாடுகள் குழுத் தலைவரகள் தலைமையில் இந்தியாஜரோப்பாஉச்சிமாநாடுநடைபெறும்

நாட்டில் விவசாய உர உற்பத்தியின் தரத்தைஉயர்த்துவதற்கானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியஉரம் மற்றும் ரசாயணங்கள் துறைஅமைச்சர் திரு சதானந்தகௌடாதெரிவித்துள்ளார்

பொதுசுகாதாரத்திற்குகூடுதல் முக்கியத்துவம் அளித்துஅதிகநிதிஒதுக்கவேண்டும் என்றுமத்தியசுகாதாரஅமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது

ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியினரிடையேஏற்பட்டுள்ளசர்சசைக்குத் தீர்வு காண்பதற்கு இன்றுமீண்டும் அக்கட்சியின் சுட்டமன்றஉறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் ஐரோப்பியநாடுகள் குழுத் தலைவர் திரு சாரலஸ் மைக்கேல் மற்றும் ஐரோப்பியநாடுகள் ஆணையத்தின் தலைவர் உர்சுவாவோன் மெர் லெயன் ஆகியோர் தலைமையில் இந்தியஐரோப்பாஉச்சிமாநாடுநடைபெறும் கோவிட் தொற்றுகாலத்தில் நிலவியவர்த்தககுழல் வெளிநாட்டுவர்த்தகத்தில் ஏற்பட்டபின்னடைவு மக்களின் இடம் பெயர்தவால் எழுந்துள்ளசவால்கள் போன்றவைகுறித்து இம்மாநாட்டில் ஆலோசனைகள் இடம் பெறம் இந்தியாஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையேஉள்ளவர்த்தகஉறவுகள் முதலீடுகள் பொருளாதாரவிவகாரங்கள் போன்றவைகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றதெரிகிறது உலகளாவியசூழலில் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்தியாவுடன் இணைந்துஎடுக்கவேண்டியநடவடிக்கைகள் தொடர்பாகவும் இக் கூட்டத்தில் பேசப்படும் கடந்தஆண்டு டிசம்பரில் ஐரோப்பிய யூனியனுக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதியதலைவர்களுடன் உச்சிமாநாடுநடைபெறுவது இதுவேமுதல் முறையாகும் பிரதம் திருநரேந்திரமோடி நேற்று கூகுள் தலைமைநா்வாகஅதிகாரிதிரு கந்தர் பிச்சையுடன் காணொலிகாட்சிவாயிலாககலந்துரையாடினார் இந்தகலந்துரையாடலின்போது புதியதொழில்நுட்பங்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் ஆகியோருக்குஉதவும் வகையிறும் வாழ்க்கைமாற்றத்தைஏற்படுத்தும் முதலீட்டாளர்கள் விதத்திலும் அமைந்துள்ளதாகதாம் தெரிவித்ததாக பிரதமர் தமதுட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

விளையாட்டுத்துறைமுற்றிலும் முடங்கியுள்ளதுகுறித்தும் இணையதளபாதுகாப்பு குறித்தும் தாம் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இணைவழிபணப் பரிவர்த்தனை கல்வித்துறைஉள்ளிட்டபல்வேறுதுறைகளில் கூகுள் எடுத்துவரும் முயற்சிகள் குறித்துதிருசுந்தாபிச்சைவிவரித்ததாக பிரதமா ட்விட்டா செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா

நாட்டில் விவசாய உர உற்பத்தியின் தரத்தைஉயர்த்துவதற்கானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியஉரம் மற்றும் ரசாயணங்கள் துறைஅமைச்சர் திரு சதானந்தகௌடாதெரிவித்துள்ளார் உரஉற்பத்தியாளர்களுடன் காணொளிகாட்சி மூலம் நேற்றுஅவர் ஆலோசனைநடத்தினார் நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் தரமானஉரம் கிடைப்பதற்குவகைசெய்யப்படும் என்றார் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டவிவசாயிகள் அதிகாரிகள் ஆகியோர் உர உற்பத்தி விற்பனைமற்றும் பல்வேறுதேவைகள் குறித்துஅமைச்சரிடம் விரிவாகஎடுத்துரைத்தனர் இந்தக் கூட்டத்தில் நித்திஆயோக் அதிகாரிகளும் வேளாண் துறைசெயலர் மற்றும் உரத் துறைசெயலரும் கலந்துகொண்டனர் பொதுசுகாதாரத்திற்குகூடுதல் முக்கியத்துவம் அளித்துஅதிகநிதிஒதுக்கவேண்டும் என்றுமத்தியசுகாதாரஅமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது பதினைந்தாவதுமத்தியநிதிக்குழுவின் கூட்டத்தில் பேசியமத்தியககாதாரத் துறைஅமைச்சர் திரு

நாட்டில் பொதுசுகாதாரம் சுகாதாரகண்காணிப்பு மற்றம் பொதுசுகாதாரநிர்வாகம் தடுப்பு மருத்துவம் போன்றவற்றிற்குசெலவிடவேண்டும் என்றார் ஹரியானாமாநிலத்தில் சுமார் இருபதாயிரம் கோடி ருபாய் மதிப்பிலானதேசியநெடுஞ்சாலைத் திட்டங்களுக்குமத்தியசாலைமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்றுகாணொளிகாட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் சுமார் இருபதாயிரம் கோடி ருபாய் மதிப்பில் இத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும்

இல் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் மற்றொரு ஆறு வழிச் சாலைக்கும் அமைச்சர் திரு நிதின் கட்கரிஅடிக்கல் நாட்டுவார் நாட்டில் தேசியநெடுஞ்சாலைகள் அமைப்பதுதொடர்பாகஆலோசனைகளையும் திட்டவடிவமைப்புகளையும் வழங்குமாறுமத்தியசாலைப் போக்குவரத்துஅமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஜஜட் தேசியதொழில்நட்பநிறுவனம் மற்றம் பிரபலபொறியியல் கல்லூரிகள் இந்தப் பணிகளில் தன்னார்வத்துடன் பங்கேற்குமாறுவேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அந்தந்தமாநிலங்களில் உள்ளநிலப் பகுதிகளின் தாத்திற்கேற்பதிட்டங்களைவடிவமைக்குமாறுவலியுறுத்தப்பட்டுள்ளது உள்ளுரின் தேவைகள் போக்குவரத்துநெரிசல்கள் விபத்துநேரிடக் கூடிய பகுதிகள் போன்றவற்றைக் கருத்தில் கொண்டுசாலைகளை அமைப்பத்தொடர்பான ஆலோசனைகளைவழங்குமாறகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்துஅம்சங்களையும் ஆய்வு செய்தபின்னர் கல்விநிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தகள் செய்யப்படும் என்றுஅமைச்சர் திரு கட்கரிகூறியுள்ளார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

அதிருப்திஉறுப்பினர்களின் செல்வாக்குபெற்றஅம்மாநிலதுணைமுதலமைச்சர் திருசச்சின் பைவட்டும் இந்தக் கூட்டதில் கலந்தகொள்வார் என்று மூத்தகாங்கிரஸ் தலைவர் திரு ரன்தீப் கர்ஜி வாவாதெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் வாழும் எட்டுகோடிமக்களுக்குசேவைசெய்வதற்காக இந்தஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் எந்தகருத்துவேறபாடுகளையும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணலாம் என்றுஅவர் தெரிவித்தார்

ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டின் முத்திரையைதவறாகபயன்படுத்திகுற்றம் செய்ததாகதேசிய புலனாய்வு முகமைகூறியுள்ளது இந்தவழக்குத் தொடர்பாகதபாயில் உள்ளபரீத் என்பவரைவிசாரிக்கவேண்டும் என்றும் அவரைத் தேடிகைதசெய்யவேண்டும் என்றும் புலனாய்வு முகமைதெரிவித்துள்ளது இது தொடர்பாகசர்வதேசகாவல் துறைநீலநிறதேடுதல் அறிவிப்பைவெளியிடவேண்டும் என்றுவலியுறுத்தப்பட்டுள்ளது ராஷ்ட்ரியசுயம் சேவைஅமைப்பின் மூத்தஉறுப்பினர் நரேந்திராஎன்கிறபாலாசாஹேப் சிதாலேமகாராஷ்ட்ராமாநிலம் தானேயில் காலமானார்

விஷ்வ ஹிந்துபரிஷத் ஜன சங் ஆகியஅமைப்புகளில் தன்னார்வதொண்டராகஅவர் பணியாற்றினார் தர்க்மெனிஸ்தனின் இந்தியதூதராக இந்தியவெளிநாட்டுச் சேவைப்பணிஅதிகாரியானடாக்டர் விபுல் பிநாயர் நியமிக்கப்பட்டுள்ளார்